தர்மேந்திரபிரதான் தெரிவித்துள்ளா்

அந்நாட்டின் பாரம்பரிய முறைப்படி குடியரசுத்தலைவருக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது

புதுதில்லியில் இன்று அடல் படைப்பாற்றல் இயக்கத்தின் கீழ் புதிய சமூக புத்தாக்க திட்டத்தை துவக்கி வைத்து பேசிய அவர் அனைத்து கிராம பஞ்சாயத்துக்களிலும் உள்ளுர் திறனை மேம்படுத்தும் வகையில் படைப்பு திறன் மையங்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றார் இந்நிகழ்ச்சியின் ஒருபகுதியாக வானொலிக்கு அளித்த பேட்டியில் நித்தி ஆயோக் துணைத்தலைவர் திரு

இதன்மூலம் படைப்பாற்றல் சூழல் மேலும் வளர்ச்சி பெறும் என்றார்

கே

விஷ்வேஸ்வர் ஹெக்டே ககேரி இன்று ஒருமனதாக தோ்ந்தெடுக்கப்பட்டார்

எடியூரப்பா நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றிபெற்றதை அடுத்து திரு ரமேஷ்குமார் சபாநாயகர் பதவியை ராஜினாமா செய்ததை தொடர்ந்து புதிய சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்பட்டார்

எடப்பாடி கே

மேலும் இத்துறையின் கீழ் செயல்படும் பொது சுகாதாரம் நோய் தடுப்பு மருந்து துறையில் கோவை தூத்துக்குடி நாமக்கல் நீலகிரி திருவள்ளுர் தஞ்சை திருச்சிராப்பள்ளி விருதுநகர் மாவட்டங்களில் ஒன்பதரை கோடி ருபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட கட்டிடங்களையும் முதலமைச்சர் திறந்துவைத்தார்

இந்நிகழ்ச்சியில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர்

விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர்

இடஒதுக்கீடு என்பது சமத்துவத்திற்கு புறம்பானது என்றாலும் பின்தங்கிய பிரிவினருக்கு சமத்துவத்தை உறுதிசெய்வதற்கு இது தேவை என்று நீதிபதி பாப்டே சுட்டிக்காட்டினார்

முன்னோர்களுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தும் இத்தினத்தில் ராமேஸ்வரம் அக்வி தீர்த்த கடலில் புனித நீராடி முன்னோர்களுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தி வருகின்றனர்

தொடா்ந்து அங்குள்ள பகவதி அம்மன் கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர்

நெல்லை மாவட்டம் பாபநாசம் தாமிரபரணி ஆறு மற்றும் குற்றாலம் அருவிகளில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு தென்காசி செங்கோட்டை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளை சோ்ந்த ஆயிரக்கணக்கானோர் புனிதநீராடி முன்னோர்களை வழிபட்டனர் ஒகேனக்கல் காவிரி ஆற்றின் கரையோரமும் முன்னோர்கள் நினைவாக பொதுமக்கள் தர்ப்பணம் செய்து முத்தரையன் திருக்கோவிலில் வழிபட்டனர்

திருச்சி ஸீரங்கம் அம்மா மண்டபம் படித்துறைகளில் இன்று அதிகாலை முதலே ஏராளமானோர் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டு வருகின்றனர் கல்லணையிலும் முக்கொம்பிலும் மக்கள் இன்று திரண்டு வந்து முன்னோர்கள் நினைவாக வழிபட்டனர் காசிக்கு அடுத்த புண்ணிய தலம் என கருதப்படும் திருவையாறு காவிரியாற்றின் புஷ்ப மண்டபத்துறையில் ஏராளமான மக்கள் முன்னோர்களுக்கு திதி கொடுத்து தானங்கள் செய்தனர் நாகை மாவட்டத்தில் பூம்புகார் வேதாரண்யம் கோடியக்கரை உள்ளிட்ட இடங்களில் ஏராளமானோர் தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தனர்

இதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்வதற்காக தரிசன நேரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது

கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் அஸ்வினி பொன்னப்பா இணை அடுத்த சுற்றுக்கு முன்னேறியது

ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சௌரப் வர்மா ஜப்பானின் கண்ட்டா சுனேயாமா விடமும் மகளிர் ஒற்றையா் பிரிவில் இந்தியாவின் சாயி உத்தேஜிதா சீனாவின் செங் ஜியாவோ விடமும் தோல்வியடைந்தனர் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சாய்னா நேவால் தாய்லாந்தின் சைவானை இன்று எதிர்கொள்கிறார்